ஆந்திரா அருணாச்சல் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்துள்ளது திரு முலாயம் சிங் யாதவ் மற்றும் அவரது மகன்கள் திரு அகிலேஷ் திரு பிரதிக் ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் புலனாய்வின் நிலை குறித்த அறிக்கையை இரண்டு வாரத்தில் தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

முத்தலாக் அவசர சுட்டத்தை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அதிக பளுவை தூக்கிச்செல்லும் நான்கு சினுக் ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப் படையில் சேர்க்கப்பட்டுள்ளன மின்னணு பரிவர்த்தனையை வலுப்படுத்த ஐந்து உறப்பினர் குழுவை இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது

உத்தரபிரதேசத்தில் வேட்பு மனு தூக்கல் கடைசி நாளான இன்று பல்வேறு அரசியல் கட்சியினர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் மதுரா தொகுதியில் திருமதி ஹேமாமாலினி வேட்பு மனு தாக்கல் செய்தார் மகாராஷ்டிராவில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்காரி நாக்பூர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார்

மத்திய இணை அமைச்சர் திரு ஹன்ஸ்ராஜ் அஹீர் சந்திராபூர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார்

பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்திரராஜனும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழியும் தூத்துக்குடியில் மனுத் தாக்கல் செய்தனர்

யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் சாதனம் குறித்து போதிய விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது

வாக்காளர்களின் சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்கு சுகூடுதல் விவிபேட் சாதனங்களை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்தும் தெளிவுப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற கேட்டுக் கொண்டுள்ளது இந்த மனு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அமர்வு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

சமாஜ்வாதி கட்சியின் மூத்தத் தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பிரதீக் யாதவ் ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு குறித்த புலன் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு தீபக் குப்தா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் வழக்கின் தற்போதைய நிலை குறித்து இரண்டு வாரங்களுக்குள் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறினர் தொழில் அதிபர் திரு ராபர்ட் வதேரா தம்மீது தொடரப்பட்டுள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்யக் கோரி தாக்கல் செய்துள்ள மனு மீது பதில் அளிக்குமாறு தில்லி உயர்நீதிமன்றம் அமலாக்கத் துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவரான திரு வதேரா வேண்டுமென்றே உண்மைகளை மறைத்து இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் இதனை அனுமதிக்க உகந்த மனுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அமலாக்கத் துறை சார்பில் வாதிடப்பட்டது இவ்வழக்கில் ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷ்கர் மேதா திரு வதேரா நாட்டின் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்து தன்னைக் காப்பாற்றிக்கொள்ள முயல்வதாக கூறினார் இந்த வழக்கை விசாரித்து வரும் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஹிமாகோலி வினோத் கோயல் ஆகியோர் திரு வதேரா மற்றும் அவரது நண்பர் திரு மனோஜ் அரோரா ஆகியோரின் மனுக்கள் ஏற்கத்தக்கதா என்பது குறித்து தனித்தனியாக பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத் துறைக்கு உத்தரவிட்டனர் இந்திய விமானப்படையில் அதிதிறன் கொண்ட நான்கு சினுக் வகை ஹெலிகாப்டர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இன்று நடைபெற்ற இதற்கான விழாவில் பேசிய விமானப்படை தளபதி வி எஸ் தனோவா உயர்ந்த மலைப்பகுதிகளில் எளிதல் செல்லக்கூடிய வகையில் இந்த ஹெலிகாப்டர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாதுகாப்பு அச்சுறத்தல்கள் நிலவக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஹெலிகாப்டர்களின் பயன்பாடு இந்திய விமானப்படைக்கு பலம் சேர்ப்பதாகவும் கூறிய அவர் பாதுகாப்பு மட்டுமின்றி மருத்துவம் பேரிடர் காலங்களிலும் இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தவாம் என்றும் கூறினார் முத்தலாக் தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவித்து பிறப்பிக்கப்பட்ட அவரசச் சுட்டத்தை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது கேரளாவைச் சேர்ந்த ஒரு அமைப்பு இந்த அவசர சுட்டம் அரசியல் சாசன அடிப்படையில் இல்லை என்றும் எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் உச்சநீதிமன்றம் இந்த அவசர சுட்ட விஷயகத்தில் தவையிட விரும்பவில்லை என்று குறிப்பிட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அறிவித்தது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில்நட்ப ஆலோசகர் திரு நந்தன் நிலகானி தலைமையிலான இந்தக் குழு மூன்று மாதத்திற்குள் அறிக்கை தூக்கல் செய்யும் என்றார் ஐந்தாண்டுகளில் சில்லறை வர்த்தகத்தில் நிதி பரிமாற்றம் ஒன்பது சதவீதம் கடந்த உயர்ந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் முறையிலான கடன் தரும் ஏழு நிறுவனங்களுடனும் டிஜிட்டல் பரிமாற்றம் குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதனால் இந்திய பொருளாதாரம் பத்து ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு உயரும் என்று எதிர்பார்ப்பதாக நித்தி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப்காந்த் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசு முறைப்பயணமாக குரேஷியா பொலிலியா மற்றும் சிலி நாடுகளுக்கு இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டார் முதற்கட்ட பயணமாக இன்று மாலை அவர் குரேஷிய தலைநகர் ஜாக்ரேப் செல்கிறார் தில்லியில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் திருமதி விஜய் தாக்கூர் சிங் இன்று குரேஷிய நாட்டுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து பேகவார் என்று தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இடையே மேலும் பல துறைகளில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குரேஷியா செல்வது இதவே முதல்முறையாகும் பொலிவியாவில் அந்நாட்டு அதிபருடன் துதுக்குழு அளவில் திரு ராம்நாத் கோவிந்த் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் அங்குள்ள தொழில் அதிபர்கள் மாணவர்களுடனும் கலந்துரையாடுகிறார்

நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே பிஜேபியுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை அஇஅதிமுக எடுத்ததாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சுமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வடசென்னையில் அதிமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளர் திரு மோகன்ராஜை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாடு பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்தார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுப் பெற்றது